இல்லாதவா்கள் வீடுகளுக்கு திரும்பவாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது

என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அந்நாட்டு அரசு உத்தேசித்துள்ளது

தலைவர்கள் முன்வர வேண்டும் என்றும் வர்த்தக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவா்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக புதிய நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது

திருத்தியமைக்கப்பட்ட இந்த கொள்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் உடலில் வெப்பநிலையை கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு நான்கு நாட்களுக்கு பின்னர் அதிக காய்ச்சல் அல்லது மூச்சுத்திணறல் ஏற்படவில்லை என்றால் அவர்களை வீடுகளுக்கு அனுப்புவது தொடர்பான நடவடிக்கை எடுக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு காய்ச்சல் மூன்று நாட்களுக்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களை மருத்துவமனியல் வைக்கலாம் என்றும் காய்ச்சலின்றி மூச்சுத்தினறல் உள்ளவர்களுக்கு ஆக்ஸிஜன் சிகிச்சையை மட்டும் மேற்கொள்ளலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்டவா்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு முன்பாக மருத்துவரின் ஆலோசனையையும் ரத்த பரிசோதனையையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது

இதனால் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான மருத்துவ செவிலியர்களும் மருத்துவர்களும் அந்நாட்டில் நிரந்திரமாக தங்க முடியும்

தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் ஆராய்சிகளை மேற்கொள்வது குறித்தும் அமெரிக்க மற்றும் ஜெர்மன் நாடுகள் வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது குறித்தும் ஜெமன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்கல்லுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது

மலேசிய பிரதமர் முயுதீன் யாசினுடன் திரு டிரம்ப் ஆவோசனை நடத்தினார்

பொருளாதார நிலை குறித்தும் அவர் தொலைபேசி மூவம் அவர் பேசியதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது

கதந்திர போராட்ட வீரரும் சமுதாய சீர்திருத்தவாதியுமான கோபால கிருஷ்ன கோகலே தமது கொள்கைகளில் ஆழ்நத ஞானமுடையவரென்றும் கல்வி மற்றும் சமுதாய மேம்பாட்டிற்கு சிறப்பாக பணியாற்றியவர் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது பிறந்த நாளையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் பெரும் பங்காற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கும் உரிமையை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மின்சார சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக மாநில அரசுகளின் கருத்துக்களை முன் வைக்கலாம் என்று கூறியதன் அடிப்படையில் இதனை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் திருத்தச் சுட்டத்தில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படுவது போன்ற தோற்றம் இருப்பதாகவும் இதனை திருத்தியமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மின் விநியோகத்துறையில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது தேவையற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

லக்னோ ஆகிய நகரங்களுக்கு ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானங்களில் அழைத்து வரப்பட்டனர்

இவர்கள் அனைவரும் வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

தொழிலாளா்கள் மூத்த குடிமக்கள் உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படுவோா் கா்ப்பிணி பெண்கள் மற்றும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அழைத்து வரப்படுகிறார்கள்

இந்தியாவின் சுகாதாரத்துறைக்கு